உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வளர்ச்சி திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு பாதிப்பில்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் திரு

தமிழக அரசு மக்களின் ஆரோக்கியத்தில் தனிகவனம் செலுத்தி வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

சார்க் நாடுகளிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தீவிரவாதம் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக வருத்தம் தெரிவித்த பிரதமர் இந்நாடுகளின் ஸ்திரத்தன்மைக்கு தீவிரவாதம் முற்றிலும் களையப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளத்திற்கு சார்க் நாடுகளுக்கு இடையே மண்டல அளவிலான ஒத்துழைப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் மக்களிடையேயான தொடர்பிற்கு இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளை சுட்டிக்காட்டினார் தெற்காசிய செயற்கை கோள் தெற்காசிய நாடுகளில் இந்திய தேசிய அறிவுசார் இணைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் அனைத்துக்கட்சி கூட்டம் நாடாளுமன்ற குளிர்கால நாளை மறுநாள் கொடங்க உள்ளதையடுத்து புதுதில்லியில் நாளை அனைத்துக்கட்சி கூட்டத்திற்கு மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு

இக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவதன் அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாக்களுக்கு உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை கோருவார் எனத் தெரிகிறது மக்களவைத் தலைவர் திருமதி

பேல் போர் விமானம் வேளாண் பண்ணைப் பிரிவில் தேக்க நிலை மத்திய புலனாய்வு பிரிவின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடும் எனத்தெரிகிறது இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவர் திரு

க

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை விவகாரம் குறித்து தாம் இந்தக் கூட்டத்தில் எடுத்துரைக்க உள்ளதாக குறிப்பிட்டார் சுரேஷ்பிரபு கேரள மாநிலம் கண்ணூர் சர்வதேச விமான நிலையத்தை மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

அபுதாபிக்கு செல்லும் முதல் விமான சேவையையும் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்

ராதாகிருஷ்ணன் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கா்நாடக அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என மத்திய கப்பல் துணை இணை அமைச்சர் திரு

ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவையான திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது பிற மாநிலங்களுக்கு பாதிப்பில்லாமல் அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

ரோமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் மூலம் ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு மேம்படுவதுடன் உற்பத்தி ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார் சரக்கு சேவை வரி நிறைவு சான்றிதழ் பெற்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகளுக்கு சரக்கு சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நுகர்வோருக்கு சரக்கு சேவை வரிக்கு முந்தைய மற்றும் தற்போதைய வரி விலை நிலவரம் தொடர்பான தெளிவான பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் குடியிருப்புகளுக்கு சரக்கு சேவை வரி பொருந்தும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது நதிநீர் கூட்டமைப்பு நீர் வளத்தை பாதுகாக்க பன்முக உயிரித்தன்மை ஊரக நதிகளை மேம்படுத்துவது கழிவுநீர் மேலாண்மையில் நவீன யுக்திகள் மற்றும் காடு வளர்ப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மத்திய நீர் வள அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் நிறைவடைந்த இந்திய நீர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சகத்தின் செயலர் திரு

சிங் நீர்வள மேலாண்மை யுக்திகளை நடைமுறைப்படுத்த செயலாண்மை குழு அமைக்கப்பட வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் கங்கையை தாய்மைப்படுத்தும் திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை களைவது மற்றும் நிதி பங்களிப்பு தொடா்பான யுக்திகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது ராஜஸ்தான் தேர்தல் ராஜஸ்தான் மாநிலம் கரன்பூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என தோதல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரையடுத்து அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

தோ்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் அகில இந்திய வானொலி அன்றைய தினம் சிறப்பு செய்தி அறிக்கைகளை ஒலிபரப்ப உள்ளது

இதன்மூலம் இந்த உபகரணங்களின் தரத்தை உறுதி செய்யும் பணிகள் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படுவதுடன் உரிமம் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும்

பாலகிருஷ்ண ரெட்டி தமிழக மக்களின் ஆரோக்கியத்தில் அரசு தனிகவனம் செலுத்தி வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

வழக்கறிஞர்கள் மனநல ஆலோசகர்கள் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட இந்த சேவை மையம் மூலம் உரிய உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடும்ப வன்முறை பெண்களுக்கான அரசின் திட்டங்கள் பள்ளிக்கல்லூரிகளில் வழங்கப்படும் உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து இந்த தொலைபேசி எண்ணில் விளக்கம் பெறலாம்

வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் இந்த வாகனத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் குறித்த அனைத்து தகவல்களும் இடம்பெறும் கடம்பூர் ராஜு மேகதாது அணை விசயத்தில் தமிழகத்திற்கு சாதகமான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கும் என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு